இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக தென்கொரியா சென்றடைந்தார் சியோல் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் இந்தியா கொரியா வர்த்தக கருத்தரங்கில் பிரதமர் இன்று உரையாற்றினார் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்

இதனை தொடர்ந்து இருநாடுகளும் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முனையத்தை அவர் தொடங்கி வைத்தார் கொரிய நிறுவனங்கள் இந்தியாவில் கூடுதலாக முதலீடு செய்ய இது உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தென்கொரியாவில் உள்ள இந்திய வம்சவழியினரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சியோல் அமைதி விருதினையும் பிரதமர் பெற்றுக் கொள்கிறார் இரு நாடுகளுக்கிடையே உறவுகளை மேலும் வலுப்படுத்த பிரதமரின் இந்த பயணம் உதவிடும் என்றும் மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

நேற்று புதுதில்லியில் நடத்திய பேச்சக்களின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் புதபிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்ப மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் மட்டுமின்றி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பதற்கும் சவுதி அரேபியா ஒப்புக் கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதிகளுக்கு எந்தவொரு நாடும் ஆதரவு அளிக்கக் கூடாது என்றும் அதில் வலியறுத்தப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு இரு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் உறுதியுடன் உள்ளதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது இரு நாடுகளும் பங்கேற்கும் கூட்டு கடற்படை பயிற்சியை விரைவில் நடத்துவதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித நேயத்திற்கு மிகப்பெரிய சவலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாக குடியரகத தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அரசு முறைப்பயணமாக புதுதில்லி வந்துள்ள சவுதி இளவரசருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று மாலை அளித்த விருந்து நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் இந்தியா சவுதி அரேபியா மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பவர்கள் மீது உறுதிபான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றம் அவர் வலியுறுத்தினார் சவுதி அரேபியாவுடனான வர்த்தகம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டு எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தமிழகம் வருகிறார் இன்று பிற்பகல் சென்னை வரும் அவர் தியாகராயர் நகரில் உள்ள தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசபிதா மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைக்கிறார்

உலக தாய்மொழி தினம் இன்று கடைப்பிடிக்கபடுகிறது இதனையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் தாய்மொழி பயன்பாடு அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் தாய்மொழியில் பேசுவதன் மூலமே உண்மையாள உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேற்கு வங்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலனமச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மொழிப் போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழ்மொழியை போற்றி பாதுகாத்திட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றியவர்களின் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயவ்படுத்தி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக எந்தவொரு அரசாணையும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கடசெல்லிபாளையத்தில் துணை மின்நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர்களை விரைவில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

வேதிப்பொருட்கள் கிட்டங்கியாக பயன்படுத்தப்பட்ட அடுக்குமாடி வளாகத்தில் நேற்றிரவு இந்த தீ விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிவாயு கசிவே இந்த விபத்துக்கு காரணம் என முதல் கட்டத்தகவல்கள் தெரிவிக்கின்றன எளிதில் தீப்பற்றக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த அடுக்கு மாடி வளாகத்தில் இருந்ததையடுத்து தீ வேகமாக பரவியதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன உத்தரபிரதேசத்தின் யமுனை நதியில் நீர்வழி போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் நேற்று அம்மாநிலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நீர்வழி போக்குவரத்திற்கு என பார்பட் மாவட்டத்தில் முனையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார்

பிரிவினவாத தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது வீண் செலவு என்று கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களும்

இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியன் பிரசாத் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தமிழத்தில் ஏற்கனவே பல பயிற்சி மையங்கள் இருப்பதாக கூறி இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு கட்ட தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த அமர்வு இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தது மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்ததை திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது

சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலக துப்பாக்கிச் கடும் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜவர்தன் சிங் ரத்தோர் தொடங்கி வைக்கிறார்

ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சௌவ்ரவ் வர்மா முக்தா துருவ் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது இளையோர் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இந்தியா முதல் இன்னின்சில விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்துள்ளது ப்ரோ வாலிபால் லீக் போட்டியில் சென்னை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் கோழிகோடு அணியை எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெறுகிறது